மகாசேதுபாலத்தைநாட்டுக்குஅர்ப்பணித்துவைக்கிறார்

அனுராக் ஸ்ரீவத்சவாதெரிவித்துள்ளார்

இந்தியஎல்லைப் பகுதியிலிருந்துசீனபடைகள் வெளியேறும் பணியைநியாயமானமுறையில் மேற்கொள்ளவேண்டும் என்று இந்தியாவலியுறுத்தியுள்ளதாகவெளியுறவுத் துறைசெய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் புநீவத்சவாதெரிவித்துள்ளார்

விவசாயிகள் உற்பத்திமற்றும் வர்த்தகப் படுத்துதல் மசோதாவிவசாயபணிகள் மற்றும் விலைநிர்ணயபாதுகாப்பு மசோதாஆகியவைமக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நேற்றுநிறைவேற்றப்பட்டது

மசோதாவிற்குஎதிர்ப்பு தெரிவித்துமத்தியஉணவு பதப்படுத்துதல் துறைஅமைச்சர் திருமதி ஹர்சிம் ரத் கௌர் பாதல் ராஜினாமாசெய்துள்ளார்

கோவிட் தொற்றுஉலகைமீண்டும் அச்சுறுத்துவதாக ஐ நா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோகுட்டாரஸ் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றுபிகார் மாநிலம் கோசிரயில் மகாசேது பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்துவைக்கிறார்

இதுமட்டுமல்லாமல் பிரதமர் திரு

ஏதிர்காலத்திலும் இத்தகையநோய் தொற்றுக்களைசமாளிப்பதற்கானமுன்னேற்பாடுகளைதற்போதேமேற்கொள்ளவேண்டுமென்றும் டாக்டாஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டார்

அனுராக் ப்ரீவத்சவாதெரிவித்துள்ளார் இதற்கானநடவடிக்கைமேற்கொண்ட ஆப்கான் அரசுக்கு இந்தியாநன்றிதெரிவித்துக் கொள்வதாகஅவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் சிறையில் மரணதண்டனைவிதிக்கப்பட்டுள்ளகுல்பூஷன் ஜாதவ்வின் வழக்கில் சர்வதேசநீதிமன்றம் அளித்ததீர்ப்பைபாகிஸ்தான் அரசுநிறைவேற்றவேண்டும் என்று இந்தியாவலியுறுத்தியுள்ளதாகதெரிவித்தார் மத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா புதுதில்லிஏய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்துநேற்றுவீடுதிரும்பினார்

இந்தியஎல்லைப் பகுதியிலிருந்துசீனபடைகள் வெளியேறும் பணியைநியாயமானமுறையில் மேற்கொள்ளவேண்டும் என்று இந்தியாவலியுறுத்தியுள்ளதாகவெளியுறவுத் துறைசெய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் புநீவத்சவாதெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் எல்லைக் கட்டுப்பாட்டுகோடுஅருகேபின்பற்றவேண்டியநடைமுறைகளைகடைபிடிக்கவேண்டும் என்றும் விதிமீறலில் ஈடுபடக் கூடாதுஎன்றும் இந்தியாதெரிவித்திருப்பதாகஅவர் குறிப்பிட்டார்

விவசாயிகள் உற்பத்திமற்றும் வர்த்தகப் படுத்துதல் மசோதாவிவசாயபணிகள் மற்றும் விலைநிர்ணயபாதுகாப்பு மசோதாஆகியவைமக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நேற்றுநிறைவேற்றப்பட்டது

இதனைஅறிமுகப்படுத்திப் பேசியஅவர் வரலாற்றுசிறப்புமிக்க இந்தமசோதாநாட்டில் விவசாயிகளின் வாழ்வில் புரட்சிகரமானமுன்னேற்றத்தைஏற்படுத்தும் என்றார் இந்தமசோதாவைக் குறித்துஅச்சமடையஅவசியமில்லைஎன்றுகூறியஅவர் விவசாயபொருட்களுக்கானகுறைந்தபட்சஆதரவு விலைசட்டம் நடைமுறையில் இருக்கும் என்றார் இந்தமசோதா மூலம் மாநிலங்களுக்கிடையேவர்த்தகம் செய்ய முடியும் என்றுதெரிவித்தார் விவசாயபொருட்கள் வர்த்தகம் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கானசட்டத்தின் மூலம் விவசாயிகள் மின்ணனுவர்த்தகம் செய்யமுடியும் என்றும் நேரடியாகபொருட்களைவாங்க முடியும் என்றும் தெரிவித்தார் இந்தப் பொருட்களுக்குமாநிலஅரசுகள் சந்தைவிலையைநிர்ணயம் செய்யமுடியாதுஎன்றார் விவசாயிகள் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ளபாதிப்புகளைசந்தித்தவரும் நிலையில் இந்தசட்டம் அவர்களின் வாழ்வதாரத்திற்குஅச்சுறுத்தலைஏற்படுத்தியுள்ளதாககூறிஆர்எஸ்பிகட்சிஉறுப்பினர் என்கேபிரேம் சந்திரன் எதிர்ப்பு தெரிவித்தார் காங்கிரஸ் உறுப்பினர் ரவ்நீத் சிங் கும் இந்தசட்டத்தைஎதிர்த்தார் மாநிலஅரசுகளின் அதிகாரவரம்பிற்குள் மத்தியஅரசுதலையிடுவதாகஅவர் குற்றம் சாட்டினார் திரிணாமுல் காங்கிரஸ் திமுகஐயூஎம்எல் கட்சிஉறுப்பினர்களும் இதற்குஎதிர்ப்பு தெரிவித்தனர் ஷிரோன்மணிஅகாலிதள் உறுப்பினர் திரு

நெரிசல் மிகுந்தபகுதிகளில் வசிப்பவர்களுக்குபரிசோதனைமேற்கொள்வதற்காக இந்தவாகனங்கள் பயன்படுத்தப்படுவதாகஅமைச்சர் தெரிவித்துள்ளார் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகஎண்ணற்றதிட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்திவருகிறது இந்ததிட்டங்கள் தங்களுக்குமிகவும் பயனுள்ளதாகஉள்ளதுஎனதருமபுரிமாவட்டத்தைச் சேர்ந்தவிவசாயிகோபிதெரிவித்தாா்

அண்டோனியோகுட்டாரஸ் தெரிவித்துள்ளார் உலகநாடுகள் ஒருங்கிணைந்தகோவிட் பரவலைத் தடுப்பதற்கானநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டும் என்றுஅவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்தஆண்டுக்குள் இதற்குத் தீர்வு காணவேண்டும் என்றுஅவர் கூறியுள்ளார் இதுவரை இல்லாதஅளவிற்குநோய்த் தொற்றுகாணப்படுவதையடுத்து ஐ நா பொதுசபைக் கூட்டத்திலும் சிலமாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தநோய்க்கானதடுப்பு மருந்துஅனைவருக்கும் நியாயமானவிலையில் கிடைக்கவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜ நா பொதக் குழுக் கூட்டம் கடந்தசெல்வாய்க்கிழமைதொடங்கிநடைபெற்றுவருகிறது

தலைவர்கள் அனைவரும் தங்களின் அறிக்கைகளைஒளிப்பதிவு செய்துமுன்னதாகவேஅனுப்பிவைக்குமாறகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது